ஏழாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

சுட்டுக் கொல்லப்பட்டனர்

ஹைதராபாதில் இன்று நடக்கும் ஐபிஎல் இறுதிப்போட்டியில் சென்னை மும்பை அணிகள் மோதுகின்றன

தில்லியில் ஏழு ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஒரு சில அசம்பாவிதம் தவிர வாக்குப்பதிவு சமூகமான நடப்பதாக கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சய் பாசு தெரிவித்துள்ளார் தற்போது நடந்துவரும் ஆறாவது கட்ட தேர்தலில் தலைநகர் தில்லியில் முக்கிய தலைவரகள் பலரும் வாக்குப்பதிவு செய்தார்கள் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மத்திய அமைச்சர்கள் திருமதி கஷ்மா கவராஜ டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தில்லி முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோடியா கிழக்கு தில்லி பிஜேபி வேட்பாளர் திரு கௌதம் காம்பீர் கள்ங்கிரஸ் வேட்பாளர்கள் திருமதி ஷீவா தீட்ஷித் திரு அஜய் மக்கான் ஆகியோர் காலையிலேயே வந்து தங்கள் வாக்கை பதிவு செய்தார்கள்

இதையொட்டி பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்த தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்திய பிரதேசம் இந்தூரிலும் அவர் கூட்டத்தில் பேசவுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி பஞ்சாபில் ஷகித் பஹத்சிங் நகர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் இமாச்சல் பிரதேசத்தில் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா மூன்று கூட்டங்களில் பேசுகிறார் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் வேலை கலாச்சாரத்தை தமது அரசு மாற்றியமைத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உறுதிபட கூறினார் குஷி நகர் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பலமான இந்தியாவை கட்டுவதே தமது கனவு என்றும் தெரிவித்தார்

நடந்து வரும் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேலையின்மை பணமதிப்பிழப்பு மற்றும் விவசாயிகள் பிரச்சனையை முன்னிறுத்தி போராடுகிறது என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் ் ள்நதி கூறியிருக்கிறார்

அப்போது இரு நாடுகளுக்கு இடையே அமைதி மற்றும் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விவாதித்தனர் அப்போது பேசிய திரு வெங்கைய நாயுடு பௌத்த மதம் இந்து மதம் இடையேயான பிணைப்பு இரு நாடுகளுக்கு இடையே உறவை வலுப்படுத்தியுள்ளதாக கூறினார் முன்னதாக ஹனாய் நகரில் இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த ஜெய்ப்பூர் செயற்கை உறுப்புகள் பொருத்து பிரிவை அவர் தொடங்கி வைத்தார் அங்குள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மவரஞ்சலி செலுத்தினார்

ஐதராபாதிலிருந்து அந்த பேருந்து பெங்களுருக்கு சென்று கொண்டிருந்தபோது முன்ளே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின்மீது மோதாமல் தவிர்ப்பதற்காக பேருந்தை ஒட்டுநர் திருப்பியபோது அந்த வழியாக வந்த கார் மீது மோதியது விபத்தில் உயரிழந்தவர்கள் அனைவரும் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த உறவினர்கள் என்றும் ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு திரும்பும் போது இந்த விபத்து நேர்ந்ததாகவும் காவல்துறை தெரிவித்தது பேருந்தில் சென்றவர்கள் சிலருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

அங்குள்ள ஹென்ட் சிட்டபோரா பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இன்று அதிகாலை பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை கற்றிவளைத்து தேடுதல் நடவடிக்கையில இறங்கியபோது அவர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு பாதுகாப்பு படையினர் பதிவடி கொடுத்தார்கள் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் யார் என்பது தெரியவில்லை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சார்பில் இரண்டுவார கால கோடை கால பயிற்சி முகாம் நாளை தொடங்குகிறது

பெங்களூருவில் இன்று நடைபெற உள்ள இதற்கான தொடக்க விழாவில் இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன் பங்கேற்க உள்ளார்

பின்னா் அவா்கள் ராக்கெட் ஏவுதளத்திற்கும் சென்று பாா்வையிட உள்ளனா் இஸ்ரோவின் நான்கு மையங்களில் நடைபெற உள்ள இப்பயிற்சியில் சுற்றுகுழல் அறிவியல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வானியல் ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்து மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட உள்ளது

அவர்கள் மூவரும் பாதுகாப்பு படையினரால் கட்டுக்கொல்லப்பட்டார்கள் என்று பலுச்சிஸ்தான் உள்துறை அமைச்சர் திரு ஜியாவுல்லா லாங்கோவ் தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கி சண்டையில் ஓட்டலில் இருந்த சில விருந்தினர்களும் காயமடைந்தார்கள் என்றும் அவர்கள் எத்தனை பேர் என்பது தெரியவில்லை என்றும் அவர் மேலும் கூறினார் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பலுச்சிஸ்தான் விடுதலை படை என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது அதன் மஜித் படை என்ற பிரிவை சேர்ந்த பயங்கரவாதிகளே ஒட்டலில தாக்குதல் நடத்தினார்கள் என்றும் அது கூறியுள்ளது பலுச்சிஸ்தானில் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக பலுச் விடுதலை படை ஃபோராடி வருவது குறிப்பிடத்தக்கது

ஜெய்ஷ் ஏ முகமது தலைவர் மசூத் அஸார் பயங்கரவாதி என்று ஐநா சபை இம்மாதம் முதல் தேதி இதேபோல் பிப்ரவரி மாதத்தில் ஜமாத் உத் தாவாவும் அதன் கிளையான ஃபலா ஏ அறிவித்தகு இன்சானியத் பிரிவும் தடை செய்யப்பட்டன பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கானும் உள்துறை அமைச்சர் இஜாஸ் ஷாவும் நடத்திய பேச்சுகளுக்கு பின் இந்த தடை அறிவிக்கப்பட்டது இந்த ஏழு அமைப்புகள் தவிர மேலும் இரண்டு அமைப்புகளும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான பயங்கரவாத எதிர்ப்பு ஆணையம் அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் தென்கிழக்கு மாகாணமான கஜினி மாகாணத்தில் சாலையோரத்தில் குண்டு வெடித்ததில் எட்டு குழந்தைகள் உயிரிழந்தன மேலும் இரண்டு குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டது தாலிபன் தீவிரவாதிகளால் வைக்கப்பட்ட கண்ணிவெடி வெடித்தததே இதற்கு காரணம் என்று அந்த வட்டார அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டின் முன்னாள் பத்திரிகையாளரும் அந்த நாட்டு நாடாளுமன்ற ஆலோசகருமான மேனா மங்கள் என்ற பெண்மணி நேற்று காபூலில் குட்டுக்கொல்லப்பட்டார் பத்திரிக்கை துறையிலிருந்து விலகுமுன் அவர் காபூலில் பல தொலைக்கா்ட்சி நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளார்

அவரை சுட்டுக் கொன்றதற்கு இது வரை எவரும் பொறுப்பேற்கவில்லை என்ன காரணத்திற்காக அவர் கொல்லப்பட்டார் என்பதும் தெரியவில்லை ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கோப்பை வெல்லப்போவது யார் என்பதை தீர்மானிப்பதற்கான இறுதி ஆட்டம் இன்று நடைபெற உள்ளது ஹைதராபாதில் இன்று இரவு ஏழரை மணிக்கு தொடங்கும் போட்டியில் சென்னை அணியும் மும்பை அணியும் மோதவுள்ளன முதல் தகுதி குற்றில் மும்பை அணி சென்னை அணியை வென்று இறதி போட்டிக்கு முன்னேறியது இரண்டாவது தகுதி கற்றில் சென்னை அணி தில்லி அணியை வென்று இறுதி போட்டிக்கு முன்னேறியது சென்னை மற்றும் மும்பை அணிகள் இதுவரை மூன்று முறை ஐ பி எல் தொடரில் கோப்பையை வென்றுள்ளன